நாளை மறுநாள் சமர்ப்பிக்க உள்ளனர்

எல்

சென்னை குப்பர்கிங்ஸ் ராயல் சேலஞ்சா்ஸ் பெங்களுருவை எதிர்கொள்கிறது

இந்திய உற்பத்தி பொருட்களுக்கு உலக அளவிலேயே அங்கீகாரம் அதிகமாகி வருவதற்கு காதி ஆடைகள் மிகச்சிறந்த உதாரணம் என்று சட்டிக்காட்டிய பிரதமர் காதிப்பொருட்கள் உலகளவில் பிரபலமடைந்து வருவதாகக் கூறிணா்

இடைவெளியை கடைபிடித்து பண்டிகைகளை கொண்டாட வேண்டும் என்றும் சீமூக இப்பண்டிகைகள் கோவிட் முன்கள் பணியாளர்களை ஊக்குவிக்கும் வகையில் அமைய வேண்டும் என்றும் பிரதமர் வேண்டுகோள் விடுத்தார் நம் நாட்டின் யோகா ஆயுர்வேதா உள்ளிட்டவை உலக நாடுகளை கவர்ந்து வருவதாகவும் தற்காப்புக் கலைகளில் நாடு தனித்துவம் பெற்று விளங்குவதாகவும் கூறினார் இளைஞர்கள் இக்கலைகளை கற்றுத் தேர்ந்து புதுமைகளை புகுத்த முன்வர வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார் இந்தியாவின் இரும்பு மனிதர் என்று போற்றப்படும் நாட்டின் முதல் உள்துறை அமைச்சர் சர்தார் வல்லபாய் பட்டேலின் பிறந்ததினம் வரும் சனிக்கிழமை தேசிய ஒற்றுமை தினமாக கொண்டாடப்பட உள்ளதை நினைவுகூர்த பிரதமர் நாட்டை ஒருங்கிணைப்பதற்கு தனது வாழ்நாள் முழுவதும் பாடுபாட்டவர் சர்தார் பட்டேல் என்றார் ஒற்றுமையின் மூலம் மட்டுமே வளர்ச்சியின் புதிய உச்சத்தை எட்டமுடியும் என அறிவுறுத்திய பிரதமர் ஒரே பாரதம் உன்னத பாரத திட்டத்தை செயலாற்ற அனைவரும் முன்வர வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார் இதற்காக உருவாக்கப்பட்டுள்ள பிரேத்தியேக இணையதளத்தை பயன்படுத்தி மக்கள் தங்களது படைப்பாற்றலை வெளிப்படுத்தலாம் என்று கூறியுள்ளார் முன்னாள் பிரதமர் இந்திராகாந்தியின் நினைவு தினம் வரும் சனிக்கிழமை அனுசரிக்கப்பட உள்ளதை சுட்டிக்காட்டிய பிரதமர் அனைவராலும் மதிக்கக் கூடிய தலைவர் இந்திராகாந்தி என்று புகழாரம் சூட்டினார் தூத்துக்குடியில் முடிதிருத்தும் நிலையத்தின் ஒருபகுதியை நூலகமாக மாற்றியுள்ள திரு பொன் மாரியப்பனை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பிரதமர் பாராட்டினார் பொன் மாரியப்பன் எமது செய்திபிரிவிடம் பேசுகையில்

ராஜ்நாத்சிங் இந்தியா சீன எல்லைக் கோட்டுப்பகுதியில் அமைதியை நிலைநாட்டுவதோடு நம்நாட்டின் ஒரு சிறுபகுதி கூட அன்னிய சக்திகள் ஆக்கிரமிப்பதை தடுக்கப்படும் என்று மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு

சிக்கிமில் இன்று எல்லை சாலைகள் அமைப்பின் திட்டத்தை தொடங்கி வைத்து பேசிய அவர் எல்லை பாதுகாப்பு படைக்குத் தேவையான அனைத்து வசதிகளும் போர்க்கால அடிப்படையில் வழங்கப்பட்டு வருவதாகக் கூறினார்

தமிழகம் உட்பட பல்வேறு மாநிலங்கள் தடுப்பூசி மருந்து தேவைப்படுவோருக்கு இலவசமாக அளிக்கப்படும் என அறிவித்துள்ளது குறிப்பிடத்தக்கது

தஞ்சையில் செய்தியாளர்களிடம் பேசியஅவர் ஆய்வுக்குப் பின்னர் சேகரிக்கப்பட்ட நெல் மாதிரிகள் சென்னை மண்டல இந்திய உணவுக் கழகத்திடம் ஒப்படைக்கப்படும் என்றார் முன்னதாக தஞ்சை குருவாடிப்பட்டி நேரடி நெல் கொள்முதல் நிலையத்திலிருந்து நெல் மாதிரிகளை சேகரித்த இக்குழுவினர் விவசாயிகளிடமும் கலந்துரையாடினர்

நெல் கொள்முதல் தமிழகம் ஹரியாணா பஞ்சாப் உத்திரபிரதேசம் உள்ளிட்ட மாநிலங்களில் நடப்பாண்டில் காரீப் பயிர்கொள்முதல் அதிகரித்துள்ளதாக மத்திய உணவு மற்றும் நுகர்வோர் விவகாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது

இந்நாளையொட்டி குடியரசு தலைவர் திருராம்நாத் கோவிந்த் விடுத்துள்ள வாழ்த்துச் செய்தியில் நாட்டின் கலாச்சார ஒற்றுமையை வலுப்படுத்தும் இவ்விழா தீமையை வென்று நல்லொழுக்கத்துடன் வாழ நம்மை நெறிப்படுத்துவதாக கூறியுள்ளார் குடியரசு துணைத்தலைவர் திரு

வெற்றித் திருநாளாக கொண்டாடப்படும் இந்நாளில் கலை கல்வி தொழில் தொடங்குவது ஐதீகமாகும் இதனையடுத்து அங்கன்வாடி மையங்களில் மாணவர் சேர்க்கை நடைபெறும் என ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சிப் பணிகள் துறை அறிவித்துள்ளது

குரசம்ஹம் தூத்துக்குடி மாவட்டம் குலசேகரபட்டினம் முத்தாரம்மன் கோவில் தசரா திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான சூரசம்ஹாரம் நாளை நடைபெறுகிறது

எல்